ஜேம்ஸ் ஆஸ்டின் பிரதமர் திரு நரேந்திர மோடியை சந்தித்துப் பேசினார்

உறுதிப்படுத்துமாறு அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களை மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது

தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் போட்டியிட தாக்கல் செய்யப்பட்ட மனுக்கள் மீதான பரிசீலனை இன்று நடைபெறுகிறது

சிந்து அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார் இனி விரிவான செய்திகள் இந்தியாவுக்கு அரசுமுறை பயணம் மேற்கொண்டுள்ள அமெரிக்க பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு லாயிடு ஜேம்ஸ் ஆஸ்டின் பிரதமர் திருநரேந்திர மோடியை நேற்று சந்தித்துப் பேசினார் அப்போது இருநாடுகளுக்கும் இடையேயான ஒத்துழைப்பை உச்சத்துக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்ற தனது விருப்பத்தை எடுத்துரைத்த பிரதமர் இருதரப்பு பாதுகாப்பு ஒத்துழைப்பின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தினார் அமெரிக்க அதிபர் திரு ஜோ பைடனுக்கு தனது வாழ்த்துக்களை தெரிவிக்குமாறு பிரதமர் கேட்டுக் கொண்டார் இருநாடுகளுக்கும் இடையேயான பாதுகாப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்த அமெரிக்க அரசு உறுதிபூண்டுள்ளதாக திரு லாயிடு கூறினார் இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் அமைதி வளம் மற்றும் நிலைத்தன்மை ஏற்பட நல்லுறவை வலுப்படுத்த அமெரிக்கா விரும்புவதாகவும் பாதுகாப்புத்துறை அமைச்சர் தெரிவித்தார் சட்டப்பேரவைத் தேர்தல் நடைபெறவுள்ள மேற்குவங்கம் மற்றும் அஸ்ஸாம் மாநிலங்களுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று பயணம் மேற்கொள்கிறார் மேற்குவங்கத்தின் காரக்பூர் பகுதியிலும் அஸ்ஸாமின் சப்வா பகுதியிலும் நடைபெறும் பொதுக்கூட்டங்களில் கலந்து கொண்டு உரையாற்றவுள்ளார் இது தொடர்பாக ட்விட்டரில் பதிவிட்டுள்ள பிரதமர் பிஜேபியின் வளர்ச்சித் திட்டங்கள் குறித்து விரிவாக எடுத்துரைக்க உள்ளதாக தெரிவித்துள்ளார்

அஜய் பல்லா கடிதம் எழுதியுள்ளார் அதில் கண்காணிப்பு மற்றும் கட்டுப்பாட்டு வழிமுறைகளை கடுமையாக பின்பற்ற வேண்டும் என்று அறிவுறுத்தியுள்ளார் முக கவசம் அணிவது கைகளில் கிருமிநாசினி தெளிப்பது தனி மனித இடைவெளியை பின்பற்றுவது ஆகியவற்றை உறுதிப்படுத்த வேண்டுமென்று அவர் கேட்டுக் கொண்டார்

இது தொடர்பாக அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்திய மாநில முதலமைச்சர் திரு

பொதுமக்கள் அனைவரும் எந்தவொரு அச்சமும் இன்றி தடுப்பூசி போட்டுக் கொள்ள வேண்டும் என்று திரு உத்தவ் தாக்கரே கேட்டுக் கொண்டார் மத்தியப்பிரதேச மாநிலத்தில் இந்தூர் போபால் ஜபல்பூர் ஆகிய மாவட்டங்களில் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டுள்ளது

திரையரங்குகள் வணிக வளாகங்கள் உணவகங்கள் ஆகியவை ஞாயிற்றுக்கிழமைகளில் செயல்படாது என்று முதலமைச்சர் திரு அமரேந்திர சிங் அறிவித்துள்ளார்

பல்வேறு மாநிலங்கள் விதித்த கட்டுப்பாடுகள் காரணமாக விமானப் பயணிகளின் எண்ணிக்கை கடந்த சில நாட்களில் குறைந்துள்ளதாக மத்திய விமானப்போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் பூரி தெரிவித்துள்ளார்

எனினும் உயர்ந்தபட்ச கட்டண வரம்பில் எந்த மாற்றமும் இல்லை என்று திரு ஹர்தீப் சிங் பூரி கூறியுள்ளார்

ஏழாயிரத்திற்கும் மேற்பட்ட வேட்பாளர்கள் மனு தாக்கல் செய்திருப்பதாக தேர்தல் ஆணையத்தின் இணையதளத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது

மனுக்கள் மீதான பரிசீலனை இன்று நடைபெறும் வேட்புமனுக்களை திரும்பப்பெற நாளை மறுநாள் கடைசி நாளாகும் அன்று மாலை இறுதி வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்படும் அஸ்ஸாம் மாநிலத்தில் முதற்கட்ட சட்டப்பேரவைத் தேர்தலுக்கு சில நாட்களே உள்ள நிலையில் பிரச்சாரம் தீவிரமடைந்துள்ளது

திப்ருகர் மாவட்டத்தில் மாணவர்களுடன் காங்கிரஸ் மூத்த தலைவர் திரு ராகுல் காந்தி நேற்று கலந்துரையாடினார் சப்வா தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் தேயிலை தோட்ட தொழிலாளர்களையும் அவர் சந்தித்துப் பேசினார்

இதேபோல மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா பிஜேபி தலைவர் திரு ஜே பி நட்டா உத்திரப்பிரதேச முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் ஆகியோரும் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டுள்ளனர் மேற்குவங்கத்தில் மத்திய படைகளை அதிகஅளவில் பணியில் ஈடுபடுத்த வேண்டும் என்று பிஜேபி வலியுறுத்தியுள்ளது தில்லியில் தேர்தல் ஆணைய அதிகாரிகளை சந்தித்த பிஜேபி தலைவர்கள் கடந்த சில நாட்களாக பிஜேபி தொண்டர்களுக்கு எதிராக வன்முறை நடத்தப்படுவதாக தெரிவித்தனர் வாக்குப்பதிவு மையங்களில் வாக்காளர்களின் அடையாள அட்டையை பரிசோதிக்கும் பணியில் துணை ரானுவப் படையினரை ஈடுபடுத்த வேண்டும் என்று கோரிக்கை விடுத்ததாக கட்சியின் பொதுச் செயலாளர் திரு பூபேந்தர் யாதவ் தெரிவித்துள்ளார் பிஜேபி தலைவர்களுக்கு எதிராக முதலமைச்சர் செல்வி மம்தா பானர்ஜி தவறான பிரச்சாரம் செய்து வருவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார் நாடு தழுவிய அளவில் மத்திய அரசு அலுவலகங்களில் நேற்று சிபிஐ சோதனை மேற்கொண்டது

லோய்க்கா நகரில் ஒருவர் கொல்லப்பட்டார்

ஏற்கனவே நடைபெற்ற நான்கு போட்டிகளில் இரு அணிகளும் தலா இரு போட்டிகளில் வெற்றிபெற்று சம நிலையில் உள்ளன ஆல் இங்கிலாந்து பேட்மிண்ட்டன் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் பி வி சிந்து அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார்